மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக நிதித்துறை இளண அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இவங்கையில் மூன்று அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுள்ளனர்

சீன ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் பி வி சிந்து கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் பிரதமர் மேற்கொண்ட துணிச்சலான இந்த நடவடிக்கை மூலம் வரிச்செலுத்தவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் ஏழை மக்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இது உதவிகரமாக உள்ளது என்றும் திரு அருண்ஜேட்வி கூறியுள்ளார் இதற்கிடையே மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம்சாட்டியுள்ளன மிசோரம் மாநிலத்தில் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக உயர்நிலை குழு ஒன்றை தேர்தல் ஆணையம் அம்மாநிலத்திற்கு நாளை அனுப்பவுள்ளது துணை தேர்தல் ஆணையர் திரு குதீப் ஜெயின் தலைமையிலான குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் இப்பிரச்சனை குறித்து விவாதிக்க உள்ளது அம்மாநிலத்தின் உள்துறை முதன்மை செயலர் இடமாற்றம் செய்யப்பட்டதை எதிா்த்தும் தலைமை தேர்தல் அதிகாரியை நீக்க வேண்டி வலியுறுத்தியும் கடந்த இரண்டு நாட்களாாக மிசோரம் மாநிலத்தில் போராட்டம் நடைபெற்றது இந்தப் போராட்டத்தின்போது நடைபெற்ற வன்முறை சும்பவங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது

குஜராத் புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவா திரு ராம்நாத் கோவிந்த் பிரதம் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த புத்தாண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்த வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குஜராத் மக்கள் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்க இந்நாளில் தாம் வாழ்த்துவதாக பிரதமா் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதம் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

சா்வதேச தரத்தக்கு இணையாக தமது பாதுகாப்புப் படை திகழ்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

நாட்டின் வளர்ச்சிக்காக திரு அத்வானி ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று பிரதம் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சத்தீஸ்கில் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அம்மாநிலத்தை அட்டிய எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தமாறு ஒடிசா அரசை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

எல்லைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள எட்டு மாவட்டங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தமாறு ஒடிசா அரசை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது மத்திய பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது

இதர தொகுதிகளுக்கு இரு கட்சிகளும் இன்று வேட்பாளர்களை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மத்திய பிரதேச முதலமைச்ச் திரு சிவராஜ் சிங் சௌஹளின் மைத்துனா் திரு சஞ்ஜய் சிங்கிற்கு காங்கிரஸ் வாய்ப்பு அளித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி இருப்பதாகக் குறிப்பிட்டார்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பேறுதவியாக இருந்தது என்றும் அவர் கூறினார் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா எந்த ஒரு சாதியையும் சிறுமைபடுத்தும் நோக்கில் யாரும் செயல்பட கூடாது என்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் புல்வாமா மாவட்டத்திற்கு உட்பட்ட அரிகல் கிராமத்தில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்பு படையினா் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனா் தீவிர தேடுதல் வேட்டையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் புதிதாக மூன்று அமைச்சர்கள் நேற்று பதவியேற்று கொண்டனர் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திரு மஹிந்த ராஜபக்சேவின் சகோதரர் திரு சமால் ராஜபக்சே உட்பட மூன்று பேருக்கு அந்நாட்டு அதிபர் திரு மைதிபால சிறிசேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நாடாளுமன்றம் கலைக்கப்படக்கூடும் என தகவல்கள் வெளியான நிலையில் மூன்று அமைச்சா்கள் பதவியேற்றுள்ளனர் இதற்கிடையே நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் தவறானது என இலங்கை அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது

நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கான தேதி பின்னர் இறுதிசெய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்றம் கூடும் தினம் அன்றே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று அவைத்தலைவா் திரு கரு ஜெயசூரியா வலியுறுத்தியுள்ளாா்

உயிரிழந்தவர்களில் இரண்டு பேர் குழந்தைகள் என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றன மற்றும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையாள அனைத்து டெங்கு நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைக்கள் டாக்டா விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாாள்களிடம் அவர் பேசினார் காய்ச்சலுக்காக சுயமான மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டுமென்றும் அமைச்சள் கேட்டுக் கொண்டார் காய்ச்சல் வந்தவுடன் மருத்துவரை அனு குமாறும் அமைச்சர் வலியுறுத்தியுனார் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பயனாளிகளிடம் சென்றடைவதற்கு அதிகாரிகள் ஒருங்கிணந்து பணியாற்ற வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார் அரசுத் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து இன்று கிருஷ்ணகிரியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மக்கள் நலனுக்காக தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதன்மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு பாலகிருஷ்ணதெட்டி தெரிவித்தார் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொடுக்கும் பாலமாக திரைப்படங்கள் இருக்க வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில நடிகர்கள் தங்களை இன்று முன்னிலைப்படுத்துவதற்காக திரைப்படங்களை தவறாக பயன்படுத்தவதாகக் குற்றம்சாட்டினார் முன்னதாக வீரமாமுனிவரின் பிறந்த தினத்தைபொட்டி சென்னை மெினா கடற்கரையில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு திரு ஜெயக்குமா் மல்துவி மரியாதை செலுத்தினார் மத்திய அரசின் சுகாதாரத் திட்டம் மதுரை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நோயாளிகள் தரமான சிகிச்சை பெறுவதற்கு இந்த திட்டங்கள் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது இதில் பங்பேற்பதற்காக ரோகித் சா்மா தலைமையிலான இந்திய அணி இன்று சென்னை வந்து சேர்ந்தது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இன்று டெல்லி அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் ஹரியானா தில்லி அணியையும் உத்தரபிரதேசம் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கிறது